தற்போதைய நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில முதலமைச்சா்களுடன் இன்றும் நாளையும் கலந்துரையாட உள்ளாா்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவளங்களுக்கு அவசரகால கடனுதவி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தமாறு தளியார் வங்கிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆக அதிகரித்துள்ளது

தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

இன்று பற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பஞ்சாப் அஸ்ஸாம்

தமிழ்நாடு மகாராஷ்டிரா தில்லி உள்ளிட்ட மாநிலங்கள் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கின்றன

இந்த எண்ணிக்கையும் சேர்த்து

பரிசோதனை தனிமைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் இந்த நோய் தொற்றுக்காக அதிக அளவில் பரிசோதனை மேற்கொண்டதில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்றும் அவர் கூறினார்

நம் நாட்டில் இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் அதிகரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை இந்த நோய் தொற்று தடுப்புப்பணிகளை நாம் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக இடைவெளியை பின்பற்றுவது பரிசோதனைகளின் எண்ணிக்கையை முகக்கவசம் அதிகிப்பது போன்றவையே இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார் இப்பணிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு பல்ராம் பார்க்கவா தெரிவித்தார்

தரித ஆன்டிஜென் கருவி மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நபர் நோய்த் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தால் அவரிடம் பிசிஆர் கருவி மூலம் மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில சுகாதாரத்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவளங்களுக்கு அவர்கால கடனுதவி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துமாறு தனியார் வங்கிகளை மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையைத் தொடர்ந்து நேற்று தனியார் துறை வங்கிகளின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின்போது இதனை அமைச்சர் தெரிவித்தார்

பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியறுத்தி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடுமுழுவதும் நோய்த் தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை என்று அந்தக் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நெருக்கடியான நேரத்திலும் மக்களுக்கு சிரமம் அளிக்கும் வகையில் மத்திய செயல்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் தலைநகரில் உள்ள ராஜீவ்காந்தி பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை திடரென அவருக்கு அதிக காய்ச்சலும் மூச்சுத் திணறலும் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார்

முடிவுகள் எதிர்பார்க்கப்படுவதாக தில்லி மாநில அரசு கூறியுள்ளது கடந்த சில நாட்களாக தலைநகரில் அதிகரித்து வரும் நோய்த் தொற்றை தடுப்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தில்லி துணைநிலை ஆளுநருடன் அவர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார் பெரும்பிடுகு முத்தரையர் மணி மண்டபத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை காணொலிக் காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இந்த மணிமண்டபம் திருச்சியில் அமைக்கப்படவுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மணிமண்டபத்திற்கும் சர் ஏ டி பன்ளீர்செல்வம் மணிமண்டபம் மற்றும் தியாகராஜ பாகவதர் மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தமிழகத்தில் இந்த நோப் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமைச்சர் திரு

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று காலை வளசரவாக்கம் மண்டலப் பகுதியில் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதேபோன்று சென்னைக்கு மண்டல வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு செய்து வருகின்றனர் டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

துணை முதலமைச்சர் திரு ஒபன்ளீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்கள் திரு

கொறடா உத்தரவை மீறி இவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எதிராக வாக்களித்ததால் கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு திமுக சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் இன்று மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்